நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரு

ஒவ்வொரு வாக்களர் அளிக்கும் வாக்கும் சக்திவாய்ந்தவை என்று பிரதமர் திரு

சண்முகம் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது இந்தியா நியூஸிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹாமில்டனில் இன்று நடைபெறுகிறது நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார் இடைக்கால பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது இந்த கூட்டத் தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் தலைமையில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது அந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்துக் கட்சிகளும் அவையை கமுகமாக நடத்த உறுதியளித்திருப்பதாக கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் கூறினார் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளை எழுப்ப முக்கியத்துவம் அளிக்குமாறு தாம் கேட்டுக் கொண்டதாகவும் அதற்கு அவர்கள் ஒப்புக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் நடப்பு மக்களவையின் கடைசி கூட்டத்தொடர் இது என்பதால் ஆக்கபூர்வமான விவாதங்களுக்கு வழிவகுக்குமாறு அனைத்துக் கட்சிகளையும் அவர் கேட்டுக் கொண்டார் ஒவ்வொரு வாக்களர் அளிக்கும் வாக்கும் சக்திவாய்ந்தவை என்று பிரதமர் திரு

சூரத்தில் நேற்று மாலை நடைபெற்ற புதிய இந்தியாவுக்கான இளைஞர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஒவ்வொரு இந்தியரும் அளிக்கும் வாக்கு தேசத்திற்காக உழைக்க தமக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும் என்று கூறினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதிகாரத்திற்கு வந்த பின்னர் மக்கள் மனதில் இருந்த எதிர்மறைப் போக்கை ஆக்கபூர்வமாக மாற்றியமைத்துள்ளதாக தெரிவித்தார் ஒவ்வொரு இந்தியரிடமும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது இந்த அரசின் மிகப் பெரிய பணியாக இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார் சூரத்தில் மருத்துவமளை ஒன்றை திறந்து வைத்துப் பேசிய அவர் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மருத்துவ ககாதார காப்பீட்டுத் திட்டம் உலகில் மிகப் பெரிய மருத்துவ பாதுகாப்புத் திட்டம் என்று கூறினார் இத்திட்டத்தால் பரம ஏழைகளும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறமுடியும் என்று அவர் தெரிவித்தார் முன்னதாக தண்டி கிராமத்தில் காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாக்கிரக போராட்ட நினைவகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அஞ்சலக வங்கிசேவை திட்டம் மக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுவந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் திரு பியூஷ்கோயல் தெரிவித்திருக்கிறார் அஞ்சலக வங்கி சேவை திட்டத்தின் இரண்டாம் ஆண்டை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் குறிப்பாக கிராமப்புற மக்களிடையே இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய தொலைத்தொடர்பு துறை அமைச்சர் திரு மனோஜ்சின்ஹா ஒவ்வொரு மக்களவைத் தொகுதிக்கும் ஒரு அஞ்சலக வங்கியை ஏற்படுத்தவேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்டார் இந்திய கல்வி முறையின் வரலாறு மற்றும் பாரம்பரியம் குறித்த அருங்காட்சியகம் ஒன்றை ஏற்படுத்துவது குறித்து அரசு பரிசீலனை செய்து வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

நொப்டாவில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செயதியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியக் கல்விக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் உள்ளது என்றார் உலகத் தரத்திற்கு உயர்கல்வி தரத்தை உயர்த்தை நிகர்நிலை பல்கலைக் கழகம் உட்பட அனைத்து பல்கலைக் கழக கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டுவர கொள்கை ஒன்றை அரசு உருவாக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய புலனாய்வுத் துறைக்கு புதிய இயக்குநரை தேர்வு செய்வதற்கான பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேர்வுக்குழுவின் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அந்தக் குழுவில் இடம்பெற்றுள்ள மக்களவை காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு

கடந்த வாரம் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் நாளை நடைபெறவுள்ள கூட்டத்தில் தேர்வுக் குழுவில் இடம்பெற்றுள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் ம் கலந்து கொள்வார் என்று அவர் தெரிவித்தார் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பானவை என்றும் அதில் முறைகேடு செய்ய வாய்ப்பில்லை என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியுள்ளார் ராஞ்சியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக பரப்பப்படும் வதந்திகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறினார்

இதுதொடர்பாக முதலில் அரசியல் கட்சிகள் தெளிவுபெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மின்னு வாக்குப்பதிவு எந்திர விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் நாளை எதிர்க்கட்சிகள் ஒன்றுகூடி ஆலோசனை நடத்தவுள்ளன இந்தக் கூட்டத்திற்கு காங்கிரஸ் ஏற்பாடு செய்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்தற்தில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் இந்தக் கூட்டம் நடைபெறும் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ கூறியுள்ளார் செய்திக்குறிப்பு ஒன்றில் இதனை தெரிவித்துள்ள அவர் மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகள் இதனை வெளியிடுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்

ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த மக்களவைத் தேர்தலின்போது தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி ஈரோட்டில் மஞ்சள் உற்பத்தியை பெருக்கவும் சேலத்தில் இரும்பு உற்பத்தி பெருக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதாகவும் ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றார்

விண்வெளிக்கு மனிதர்களுடன் கூடிய விண்கலத்தை அனுப்புவதற்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ தயாராகி வருகிறது இதற்காக ககன்யான் விண்கலத்தை இஸ்ரோ உருவாக்கி வருகிறது

ஆப்கானிஸ்தானின் தாலிபான் தீவிரவாத அமைப்புடன் நடைபெற்று வரும் அமைதிப் பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார்

பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷா முகமது குரோஷி ஜம்மு கஷ்மீரில் உள்ள பிரிவினைவாத தலைவர் திரு மிர்வாய்ஸ் உமர் பாரூக் வுடன் தொலைபேசியில் உரையாடியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது

முக்கியப் பிரமுகர்களுக்கு ஹெலிகாப்டர் வாங்கியதில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராஜீவ் சக்சேனாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டுவர சிபிஐ திட்டமிட்டுள்ளது குடியுரிமை திருத்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று மணிப்பூர் மாநில முதலமைச்சர் திரு

வங்கி மோசடி வழக்கில் நைஜீரியாவைச் சேர்ந்த முன்னாள் குத்துச் சண்டை வீரர் உள்ளிட்ட இரண்டு பேர் நேற்று புதுதில்லியில் கைது செய்யப்பட்டனர்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் உதகமண்டலத்தில் இன்று காலை பருவநிலை மாற்றம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் உலகமெல்லாம் தமிழ் என்ற திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு செய்ததாக மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் திரு

அறிவொளி மற்றும் சில அதிகாரிகள்மீது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் வழக்குப் பதிவு செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா நியூசிவாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது ஹாமில்டன்னில் நடைபெற உள்ள இந்த போட்டி காலை ஏழரை மணிக்கு தொடங்குகிறது

இந்தியா ஸ்பெயின் இடையேயான நான்காவது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெற உள்ளது